உத்தரவிட்டுள்ளது

பிரதமர் திரு நரேந்திரமோடி மூன்று நாள் பயணமாக இன்று மாலை சீனா புறப்பட்டுச் சென்றார்

வளர்ச்சியை மட்டுமே நோக்கமாகக் கொண்டு பிஜேபி செயல்படுவதாக பிரதமர் கூறியுள்ளார்

ஆகியோர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர்

நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களை விற்பனை செய்வதற்கு அமைச்சர் உட்பட உயரதிகாரிகள் லஞ்சும் பெற்றதாகக் கூறப்படும் குற்றக்சாட்டு குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக்கோரி திமுக சுட்டமன்ற உறுப்பினர் திரு அன்பழகன் மனு தாக்கல் செய்திருந்தார் இந்த மனுவை விசாரணை செய்த தலைமை நீதிபதி இந்திரா பானா்ஜி தலைமையிலான அமர்வு இந்த வழக்கு சிபிஐ விசாரணைக்கு உகந்ததுதான் என தெரிவித்தது இந்த விவகாரத்தில் உயரதிகாரிகளுக்கு தொடர்புள்ளதாக கூறப்படுவதால் மக்களின் சந்தேகங்களை களைவதற்கு சிபிஐ விசாரணை உதவிடும் என்றும் நீதிபதிகள் தெரிவித்துள்ளனா் உயர்நீதிமன்றத்தின் இந்த தீர்ப்பை திமுக செயல் தலைவர் திரு மு க ஸ்டாலின் வரவேற்றுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்த விவகாரத்தில் குற்றம்சாட்டப்பட்டுள்ள மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சா் திரு விஜயபாஸ்கா் காவல்துறை தலைவா் திரு டி கே ராஜேந்திரன் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பதவிநீக்கம் செய்ய வேண்டுமென்று ஆகியோரை கேட்டுக் கொண்டுள்ளா் நீதிமன்ற உத்தரவு காரணமாக எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு பதவி விலக வேண்டுமென்று பாமக இளைஞரணி தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார் இதனிடையே இந்த தீர்ப்பின் முழுமையான விவரம் தெரிய வந்த பின்னரே கருத்து தெரிவிக்கப்படும் என்று மாநில அமைச்ச் திரு ஜெயக்குமார் இன்று சென்னையில் செய்தியாளர்களிடம் பேசகையில் தெரிவித்தார் இந்த உத்தரவு காரணமாக தமிழக அரசுக்கு எந்த பின்னடைவும் இல்லை என்றும் அவர் கூறினார் குட்கா வழக்கு சிபிஐ விசரணைக்கு மாற்றப்பட்டிருப்பதனால் தமக்கு எவ்வித அச்சமும் இல்லை என்று மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு விஜயபாஸ்கர் கூறியுள்ளார் சுகாதாரத்துறையில் தமிழகம் சிறந்து விளங்குவதாக முதலமைச்ச் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளார் இன்று சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் உதவி மருத்துவர்கள் செவிலியர்கள் மற்றும் மருந்தாளுநர்களுக்கான பணி நியமண ஆணைகளை வழங்கி அவர் பேசினார் அரசு மருத்துவமனைகளில் சிறப்பான சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மருத்துவத் துறையில் புதிதாக பணியில் சேருபவா்கள் மக்கள் மனதார வாழ்த்தும் வகையில் பணியாற்றி சாதனை படைக்க வேண்டும் என்றார் மருத்துவத் துறையில் தமிழகம் சிறப்பான இடத்தை பெற்றிருப்பதற்கு மருத்துவர்களின் அர்ப்பணிப்புதான் காரணம் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார் உடல் உறுப்பு அறுவை சிகிச்சையில் கடந்த மூன்று ஆண்டுகளாக தேசிய அளவில் தமிழகம் முதலிடம் வகிப்பதாகவும் அவர் தெரிவித்தார் சுகாதாரத்துறை வளர்ச்சிக்காக மாநில அரசு செயல்படுத்தி வரும் திட்டங்களையும் முதலமைச்ச் பட்டியிலிட்டார் தூத்துக்குடி ஸ்டெர்லைட் ஆலையில் புதிய பிரிவுகள் தொடங்க அனுமதி அளிக்கப்படவில்லை என தமிழக அரசு உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் தெரிவித்துள்ளது இந்த ஆலையை முடக்கோரி மதிமுக பொதுச்செயலாளர் திரு வைகோ தொடர்ந்து வழக்கு இந்த நீதிபதிகள் திரு செல்வம் திரு பஷீர் அமது ஆகியோா் அடங்கி அம்வு முன்னிலையில் விசாரணைக்கு வந்தபோது அரக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது அதில் ஸ்டெர்லைட் ஆலையின் முதல் பிரிவு தற்போது இயங்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டது இதையடுத்து வழக்கு விசாரணையை ஜூன் ஏழாம் தேதிக்கு நீதிபதிகள் ஒத்திவைத்தனா் இதனிடையே ஸ்டெர்லைட் ஆலை நுழைவு வாயில் பகுதியில் மன்ம நபர்கள் நேற்று நள்ளிரவு பெட்ரோல் குண்டுகளை வீசியது தொடர்பாக காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டுள்ளனர் மதுரையில் நடைபெற்று வரும் சித்திரைத் திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான கள்ளழகா் ஆற்றில் இறங்கும் வைபவத்தைபொட்டி வைகை அணையிலிருந்து நாளை முதல் வரும் திங்கட்கிழமை வரை தண்ணீர் திறந்துவிடப்படும் என்று முதலமைச்சா் திரு எடப்பாடி பழனிசாமி கூறியுள்ளாா் இதனிடையே சித்திரைத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வுகளில் ஒன்றான மீனாட்சி அம்மன் சுந்தரேஸ்வரா் திருக்கல்யாணம் நாளை நடைபெறவுள்ளது இதையொட்டி மதுரை மேற்கு ஆடி வீதி வடக்கு ஆடி வீதி சந்திப்பில் மணமேடை அமைக்கப்பட்டு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன

இந்த பேச்சுவார்த்தை இருநாடுளின் உறவை மேலும் வலுபடுத்த உதவிடும் என்று சீனா கூறியுள்ளது சீன பயணம் குறித்து பிரதமர் திரு நரேந்திரமோடி வெளியிட்டுள்ள டுவிட்டர் செய்தியில் பல்வேறு இருதரப்பு மற்றும் சா்வதேச முக்கியத்துவம் வாய்ந்த பிரச்சினைகள் குறித்து சீன அதிபரும் தாமும் கருத்துக்களை பரிமாறிக் கொள்ள இருப்பதாகக் கூறியுள்ளார் தற்போதைய மற்றும் எதிர்கூல சள்வதேச நிலைமைகளுக்கு ஏற்ப தேச வளர்ச்சிக்கான முக்கிய அம்சங்கள் குறித்தும் பரஸ்பரம் விவாதிக்க இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார்

இத்திட்டத்தின் கீழ் பல்வேறு துறைகளில் மேற்கொள்ளப்படும் புதிய கண்டுபிடிப்புகளில் சிறந்தவையாக தேர்வு செய்யப்படும் கண்டுபிடிப்புக்கு ஒரு கோடி ரூபாய் வரை நிதி உதவியும் உரிய தொழில் தொடங்குவதற்கான வழிகாட்டுதலும் அரசின் சார்பில் வழங்கப்படும் என மத்திய சாலை போக்குவரத்துத் துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி தெரிவித்துள்ளார் வேளாண்மை நீர்வளம் போன்ற துறைகளில் புதிய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் ஆராய்ச்சி மற்றும் தொழில்நுட்பத்திற்கும் முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டுமென்று அவர் கூறியுள்ளார்

சம்பவ இடத்திற்கு விபத்து நிவாரண மற்றும் மருத்துவ ரயில் அனுப்பி வைக்கப்ட்டுள்ளது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடுப்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்த் குடியரசு துணைத்தலைவா் திரு வெங்கையா நாயுடு பிரதமா் திரு நரேந்திரமோடி மற்றும் அம்மாநில முதலமைச்ச் திரு யோகி ஆதித்யநாத் காங்கிரஸ் தலைவர் திரு ராகுல்காந்தி உள்ளிட்டோர் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு ரயில்வே துறை சாா்பில் இரண்டு லட்சம் ரூபாயும் உத்திரபிரதேச மாநில அரசு சார்பில் இரண்டு லட்சும் ரூபாயும் நிவாரண உதவியாக வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது

உலகப்புகழ் பெற்ற தஞ்சை பெரியகோவிலின் சித்திரை திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் இன்று நடைபெற்றது காஞ்சிபுரம் மாவட்டம் திருக்கழுக்குன்றம் அருள்மிகு வேதகிரீஸ்வரர் ஆலய சித்திரைத் திருவிழா தேரோட்டம் இன்று காலை நடைபெற்றது

சிவகங்கை மாவட்டத்தில் மத்திய அரசின் ஆயுஷ்மான் பாரத் எனப்படும் தேசிய சுகாதார பாதுகாப்பு திட்டத்தின் கீழ் மருத்துவ காப்பீட்டு வசதி பெறுவதற்கான பயனாளிகள் தேர்வு செய்யப்பட இருப்பதாக மாவட்டி நிர்வாகம் தெரிவித்துள்ளது

ஆசிய பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் புநீகாந்த் எச் எஸ் பிரணாய் சாய்னா நேவால் பி வி சிந்து ஆகியோர் கால் இறுதிக்கு முன்னேறியுள்ளனர் சீனாவின் யூகான் நகரில் நடைபெற்று வரும் இப்போட்டியின் ஆடவா் ஒற்றையா் பிரிவில் கால் இறுதிக்கு முந்தைய சுற்று ஆட்டத்தில் ஸ்ரீகாந்த் ஹாங்காங்கின் வின்செட்டை எதிர்கொண்டார் காயம் காரணமாக வின்சென்ட் போட்டியிலிருந்து வெளியேறியதை அடுத்து ஸ்ரீகாந்த் வெற்றிபெற்றதாக அறிவிக்கப்பட்டாள்

ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் ஹைதராபாத் இன்று பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது ஹைதராபாத்தில் நடைபெறும் இப்போட்டி இரவு எட்டு மணிக்கு தொடங்குகிறது